நஹ்யானுடன் இன்று பேச்சு நடத்துகிறார்

நாட்டில் ஊழல் தீவிரவாதம் போன்றவை பெருமளவு ஒடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க பல்வேறு அறிவிப்புகளை நிதி அமைச்சர் திருமதி நிாமலா சீத்தாராமன் வெளியிட்டுள்ளார்

பகவான் கிருஷ்ணர் அவதரித்த ஜென்மாஷ்டமி வடமாநிலங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது சீனா மற்றும் பாகிஸ்தானில் மத சிறுபான்மையினர் துன்புறுத்தலுக்கு உள்ளாவதாக ஐ

கவுன்சிவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றடைந்துள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டுச் செல்வது இது மூன்றாவது முறையாகும் இன்று அந்நாட்டின் உயரிய விருதான ஆர்டராஃப் சையிது விருது பிரதமருக்கு வழங்கப்பட உள்ளது இதுகுறித்து ஐக்கிய அரபு எமிரேட்சின் அரசு செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்தப் பேட்டியில் இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்சிற்குமான உறவு மேலும் வலுவடைந்து வருவதாக குறிப்பிட்டார் ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாவர் பொருளாதார நாடு என்ற இலக்கை இந்தியா எட்டுவதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என்று அவர் கூறினார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்சின் தந்தை என்று அழைக்கப்படும் மறைந்த அந்நாட்டின் தலைவர் ஷேக் சையிது பின் கல்தான் அல் நஹ்யானின் நினைவாக வழங்கப்படும் உயரிய விருதை தாம் பெருவதில் பெருமையடைவதாக பிரதமர் தெரிவித்தார்

இருநாடுகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையேயான சகோதரத்துவ உறவை பிரதிபலிக்கும் வகையிலும் இந்த விருது தமக்கு வழங்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் முகமது பின் சயீதுவுடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தயிருப்பாதகவும் தமது பயணம் மேலும் பல துறைகளில் இருநாடுகளுக்கிடையேயான ஒத்தழைப்பை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்சின் ரூபே அட்டை பயன்பாட்டையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் ரொக்கமில்லாத மின்னனு பணப்பரிவர்த்தனை நடைமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த அட்டை அங்கு அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த அட்டை அறிமுகப்படுத்தப்படும் முதல் மத்திய கிழக்கு நாடு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்பது குறிப்பிடதக்கது ஏற்கெனவே சிங்கப்பூர் மற்றும் பூடாள் நாடுகளில் இந்த அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது

பின்னர் இன்று பிற்பகல் பிரதமர் திரு நரேந்திர மோடி பஹ்ரைனுக்கு செல்ல உள்ளார் அந்நாட்டிற்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடதக்கது அங்கு அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவழியினா் மத்தியில் பிரதமர் உரையாற்றுகிறாா் பஹ்ரைன் மன்னா் திரு ஷேக் ஹமாத் பின் இசா அல் கலிஃபாவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்தும் அவர் பேச்சு நடத்த உள்ளார் முன்னதாக பிரான்சில் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நேற்று பாரிசில் இந்திய வம்சாவழியினா் மத்தியில் உரையாற்றினார் அப்போது தமது தலைமையிலாள தேசிய ஜனநாயக கூட்டணி அரக புதிய இந்தியாவை நிர்மாணிக்கும் பணியில் வெற்றி கண்டதால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மயான ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளதாக தெரிவித்தார் ஊழல் மற்றும் தீவிரவாதத்தை அறவே ஒழிப்பது வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது பொதுமக்களின் பணத்தை அபகரிப்பவர்களை தண்டிப்பது போன்றவையே புதிய இந்தியாவின் இலக்காகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக தமது அரசு கடும் நடவடிக்கைகளை எடுத்துவருவதாக அவர் தெரிவித்தார்

தமது பிரான்ஸ் பயணத்தின் போது அந்நாட்டின் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரான்ஸ் பிரதமர் திரு எட்வார்டு பிலிப்ஸ் ஆகியோருடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார்

இந்தியாவும் பஹ்ரைனும் நூற்றாண்டுகளுக்கு மேலாக பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை கொண்டுள்ளன இரு நாடுகளுக்கிடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த பஹ்ரைன் தொழில் கொள்கை முக்கியப் பங்கு வகிக்கிறது பஹ்ரைனில் வாழும் பெரும்பான்மையான இந்திய சமுகத்தவரால் கலாச்சார உறவுகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது வெவ்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் அதிக அளவிவான இந்தியர்களை பஹ்ரைனை நோக்கி ஈர்த்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலகின் மிகவும் சக்திவாய்ந்த நாடுகள் கூட அச்கறுத்த முடியாத அளவிற்கு இந்தியாவின் ரானுவ வலிமை அதிகரித்துள்ளது என்று பாதுகாப்புத் துறை ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் லக்னோவில் பிஜேபி தொண்டர்கள் மத்தியில் நேற்று உரையாற்றிய அவர் எந்த நாட்டையும் அச்சுறுத்தும் நோக்கம் இந்தியாவிற்கு இல்லை என்றார் முன்னதாக லக்னோவில் உள்ள மத்தியப்படைப்பிரிவின் தலைமை அலுவலகத்திற்கு சென்ற அவர் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்தும் பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து உரையாற்றி வருகிறார் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள் மற்றும் தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும்

உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அரசு பல்வேறு விதிமுறைகளை கண்டிப்புடன் அமல்படுத்தி வருகிறது என்று மத்திய ககாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் புது தில்லியில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள தேசிய உணவு ஆய்வகத்தை நேற்று அவர் திறந்து வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தாா் மக்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு நாட்டின் அறிவித்துள்ளது அந்நிய முதலீட்டாளர்களுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரிகள் விலக்கிக்கொள்ளப்படுவதாகவும் பட்ஜெட்டுக்கு முந்தைய நிலையே தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம்பேசியநிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் உலக அளவில் பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியா விரரவாள வளர்ச்சி கண்டுவருவதாக தெரிவித்தார் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்களையும் வெளியிட்ட அவர் அமெரிக்கா சீனாவை விட இந்தியா அதிக அளவில் வளர்ச்சி பெற்று வருவதாக குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறிய அவர் தொழில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க துணிச்சலான நடவடிக்கைகளை அரசு எடுத்துவருவதாகவும் அவர் கூறினார் தொழில் தொடங்குவதற்கான அனுமதி பெறும் நடைமுறைகள் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சில நாட்களிலேயே பெற்று தொழில் தொடங்குவதற்கான இதனை சூழ்நிலை ஒரு உருவாக்கித்தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நீண்டகால மற்றும் குறுகியகால மூலதள ஆதாயங்கள் மீது கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி முற்றிலும் நீக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் களையப்படும் என்றம் கூறிய நிதியமைச்சர் இதுகுறித்து முழுமையாக ஆய்வு செய்யப்படவுள்ளதாகவும் கூறினார் வெளிநாட்டு முதலீடுகள் மீதான கூடுதல் வரி நீக்கப்படுவது உள்ளிட்ட பல்வேறு புதிய வரிகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகைகள் அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார் ரெப்போ வட்டி விகிதத்துடன் தொடர்புடைய வீட்டுக்கடன்கள் மற்றும் வாகனக்கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில்களுக்கான கடனுதவியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் வங்கிகள் ஒரு முறைக்கு மேல் ஆதார் விவரங்களை அளிக்கும்படி கடனுதவி கேட்கும் தொழில் நிறுவனங்களை நிர்பந்திக்கக்கூடாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த ஜென்மாஷ்டமி வட மாநிலங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் மதராவில் இந்தக் கொண்டாட்டங்களை முன்னிட்டு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்பநாத் இந்தக் கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறார் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துள்ளார் சீனாவிலும் பாகிஸ்ானிலும் மத சிறபான்மையினர் துன்பறுத்தலுக்கு ஆளாவதாக் ஐ

பாதுனப்பு கவுன்சில் கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நாடுகளில் சிறபான்மையினர்களாக உள்ள கிறிஸ்தவர்கள் அகமதிஸ் உய்கூர் சமூகத்தினர் உள்ளிட்டோருக்கு எதிராக அடக்குமுறைகள் நடைபெறுவதாக அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்தன பிரான்ஸ் கனடா போன்ற நாடுகளும் இந்த விவகாரத்தில் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் எதிரான கருத்துகளை தெரிவித்தன இக்கூட்டத்தில் பேசிய ஐ

இலங்கையில் கடந்த நான்கு மாதங்களாக அமவில் இருந்து வந்த அவசர நிலை முடிவுக்கு வந்துள்ளது ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் பண்டிகையின் போது அங்கு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது